நரேந்திரமோடி நாளை தமது சொந்தத் தொகுதியான வாரணாசி செல்ல இருக்கிறார் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று ரிசர்வ் வங்கி இயக்குநர்களுடன் பட்ஜெட்டுக்கு பிந்தைய ஆலோசனைகளில் ஈடுபட்டார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று புதுடில்லியில் மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சரை சந்தித்து புதுவைக்கு புதிய விமான சேவைகளை அனுமதிக்கக் கோரினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தமது சொந்தத் தொகுதியான வாரணாசி க்கு ஒருநாள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்

தொடர்ந்து காணொலி காட்சி மூலம் மஹாகாள் விரைவு ரயிலை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார்

நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பல மாத உழைப்பும் முன் தயாரிப்பும் நல்ல பலன் கொடுக்கும் என்பதால் மாணவர்கள் மன அழுத்தம் ஏதுமின்றி மகிழ்ச்சியுடன் தேர்வு எழுத வேண்டும் என்று ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் இந்திய விஞ்ஞானிகள் நாட்டின் பாரம்பரிய ஞானத்தையும் நவீன அறிவியலையும் ஒருங்கிணைத்து உலகத் தரமான கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

புதுமையான கண்டுபிடிப்புகளை வர்த்தக ரீதியில் பயன்படுத்திக் கொள்ளவும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மாணவர்களிடையே அறிவியலை பிரபலமாக்கும் வகையில் மெய் நிகர் ஆய்வுக் கூடங்களை அமைக்க வேண்டும் என்றும் இந்திய விஞ்ஞானிகள் உலகின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றி வரும் இந்தியர்களுடன் ஒருங்கிணைந்து ஆராய்ச்சி மற்றும அபிவிருத்திப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் ஊட்டச் சத்துக் குறைபாடு போன்ற சமூக பிரச்சனைகளிலும் விஞ்ஞானிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடில்லியில் ரிசர்வ் வங்கியின் நிர்வாக வாரிய இயக்குநர்களுடன் பட்ஜெட்டுக்கு பிந்தைய ஆலோசனைகளில் ஈடுபட்டார் வேளாண் துறைக்கான வங்கிக் கடன் வசதிகளை அரசு கண்காணித்து வருவதாக அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வங்கிகளின் இணைப்பு குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப் படவில்லை என்றும் அவர் கூறினார் வங்கிக் கடன் வளர்ச்சி விகிதம் வரவிருக்கும் மாதங்களில் ஊக்கம் பெறும் என எதிர்பார்க்கப் படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்த தாஸ் கூறினார் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதன் பலன்களை வாடிக்கை யாளர்களுக்கு வழங்குவதில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி பற்றிய ரிசர்வ் வங்கியின் ஆறு சதவிகித மதிப்பீடு பொருளாதார ஆய்வறிக்கையின் மதிப்பீடுகளுக்கு ஏற்பவே அமைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய பிரதேசத்தில் பிஜேபி மாநிலத் தலைவரக திரு விஷ்ணுதத் சர்மா நியமிக்கப்பட்டு உள்ளார் கேரள மாநில பிஜேபி தலைவராக திரு

சுரேந்திரன் சிக்கிம் மாநில பிஜேபி தலைவராக திரு தால்பகதூர் சவுகான் ஆகியோர் நியமிக்கப்பட்டு உள்ளனர் பிஜேபி தலைவர் திரு

நட்டா இந்நியமனங்களை அங்கீகரித்து இருப்பதாக இன்று புதுடில்லியில் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக சென்னை வண்ணாரப் பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இஸ்லாமிய சமூகத்தினரை போலீசார் தாக்கியதாகக் கூறியும் அதைக் கண்டித்தும் இன்று தமிழகம் முழுவதும் இஸ்லாமிய சமூகத்தினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர்

இந்த எல்லா வழக்குகளையும் விலக்கிக் கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் கோரியுள்ளார் அமைதி வழியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் திரு கந்தசாமி ஆகியோருடன் இன்று புதுடில்லியில் மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரியை சந்தித்து புதுவைக்கு புதிய விமான சேவைகளை அனுமதிக்கக் கோரினார் புதுச்சேரியில் இருந்து திருப்பதி கொச்சி கோவை சென்னை மற்றும் மும்பைக்கு விமானங்களை இயக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் பயணிகளின் எண்ணிக்கையும் தொழில் வளர்ச்சியும் அதிகரித்து வருவதால் அதற்கு ஏற்ப விமான நிலையத்தை விஸ்தரிக்கவும் புதிய விமான நிலையம் ஒன்றை அமைக்கவும் விமான நிலைய ஆணைய அமைப்பின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்

சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு லட்சுமி நாராயணன் திரு அன்பழகன் திரு அனந்தராமன் திரு தீப்பாய்ந்தான் திரு வேங்கடேசன் திரு சங்கர் திரு அசானா திரு பாஸ்கர் சட்டப்பேரவை செயலர் திரு வின்சென்ட்ராயர் ஆகியோர் இக்குழுவில் இடம் பெற்றுள்ளனர் பொதுப்பணித் துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் திமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு சிவா ஆகியோர் வரும் திங்கட்கிழமை இக்குழுவில் இணைய உள்ளனர் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் திரு கந்தசாமி ஆகியோர் தற்போது டெல்லியில் முகாமிட்டுள்ள நிலையில் இவர்களில் ஒருவரான அமைச்சர் திரு கந்தசாமி டெல்லியில் வைத்தே உத்தராகண்ட் மாநிலத்திற்கான குழுவில் இணைந்து கொள்வார்

உடல் உறுப்புகளை தானம் பெறுவதில் ஒருங்கிணைப்பாக செயல்பட்ட மருத்துவர்கள் இணை ஊழியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மருத்துவ தெரிவிக்கப்பட்டது மூளைச் சாவு மற்றும் உடல் பாராட்டு உறுப்புகளின் தானம் குறித்து பொது மக்களுக்கான கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றும் நடைபெற்றது சிறுநீரகத்தை தானமாகப் பெற்று குணமடைந்த நோயாளிகள் தங்களின் அனுபவங்களை இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டனர்

குழந்தை பருவத்தில் ஏற்படும் புற்றுநோய் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இன்று மாலை கடற்கரைச் சாலையில் விழிப்புணர்வு நடைப்பயணம் ஒன்றை நடத்துகிறது சர்வதேச குழந்தைப் பருவ புற்றுநோய் தினத்தை ஒட்டி நாளை காலை ஜிப்மரில் இருந்து கடற்கரை வரை மாரத்தான் ஒட்டமும் நடைபெற உள்ளது

புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பசுமை மின்சார தொழில்நுட்பத் துறை தேசிய செயல்திறன் மேம்பாட்டு சபையின் சென்னை அலுவலகத்துடன் இணைந்து மின்சாரத்தின் திறம்பட்ட பயன்பாடு மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்களின் உபயோகம் குறித்து புதுவையில் ஒருநாள் பயிற்சி முகாம் ஒன்றை நடத்தியது நேற்று நடைபெற்ற இப்பயிலரங்கில் மாணவர்கள் கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பயன் பெற்றதாக புதுச்சேரி பல்கலைக்கழகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது விழுப்புரத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை இன்று மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை தொடங்கி வைத்தார்

தமிழகத்தில் சிறந்த விளையாட்டு வீரர்களை கண்டறியும் நோக்கத்துடன் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றன டோக்கியோ ஒலிம்பிக் நடைப் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் பாவனா ஜாட் தகுதி பெற்றுள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தமது சொந்தத் தொகுதியான வாரணாசி செல்ல இருக்கிறார் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று ரிசர்வ் வங்கி இயக்குநர்களுடன் பட்ஜெட்டுக்கு பிந்தைய ஆலோசனைகளில் ஈடுபட்டார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று புதுடில்லியில் மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சரை சந்தித்து புதுவைக்கு புதிய விமான சேவைகளை அனுமதிக்கக் கோரினார்